பொது இடங்கள் மற்றும் பணி இடங்களில் முககவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

பொது இடங்களில் எச்சில் தப்பினால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

அதிகரித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் தொடரும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

ஊரடங்கு உத்தரவினால் பொதுமக்களுக்கு ஏற்பாடும் இடாபாடுகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்த்தப்பட்ட நெறிமுறைகளை அமல்படுத்தப்படுவதற்கு முன்னா் தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனைத்து வேளாண் பணிகளுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது கொள்முதல் நிலையங்கள் மண்டிகள் வேளாண் கருவிகளை வாடகைக்கு விடும் மையங்கள் பால் கொள்முதல் மற்றும் பால் பதப்படுத்தும் நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது வங்கிக்கள் ஏ டி எம் மையங்கள் வங்கி செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது வங்கிக் கிளைகள் வழக்கமான பணி நேரங்களில் செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது மனநல காப்பகங்கள் சிறுவர் காப்பகங்கள் போன்றவற்றின் செயல்பாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இணையதளம் வாயிலான கல்வி பயிற்றுவிக்கும் முறைக்கு ஊக்கம் அளிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதித் திட்டத்தின்கீழ் பணிகளை மேற்கொள்வதற்கும் இதில் பணி புரிபவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முககவசம் அணிந்து பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நீாபாசனம் மற்றும் நீா் சேமிப்புப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறை மின் விநியோகம் அஞ்சலகங்கள் குடிநீா விநியோகப் பணிகள் தொலைத்தொடர்பு மற்றும் இணையதள கேவைகள் போன்றவையும் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்துக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன பழுது பார்க்கும் மையங்களுக்கும் அமைதி அளிக்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகள் காய்கறி கடைகள் மளிகைக் கடைகள் பால் விற்பனை மையங்கள் எந்தவித நேர கட்டுப்பாடுமின்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கே சென்று பொருட்கள் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பொது சேவை மையங்கள் மின் வாத்தக நிறுவனங்கள் கொரியா் சேவைகள் தனியார் பாதுகாப்பு சேவைகள் போன்றவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது சுய வேலைவாய்ப்புடன் செயல்பட்டு வரும் மின்னதன பழுது நீக்குபவர் ப்ளம்பர் மரவேலை செய்பவர்கள் வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபடுபவாகளுக்கும் அமைதி அளிக்கப்படுகிறது ஜரக பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கும் அத்தியாவசியப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை நீர்பாசன திட்டங்கள் கட்டிட பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஆயுதப்படை சுகாதாரத்துறை பேரிடர் மேலாண்மதுறை வானிலை ஆய்வு மையம் தேசிய தகவல் மையம் இந்திய உணவுக்கழகம் நேரு யுவகேந்திரா மற்றும கங்கத்துறை எவ்வித கட்டுபாடுமின்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களைப் பொறுத்தவரை காவல்துறை தீயணைப்புத்துறை சிறைத்துறை உள்ளாட்சித்துறை போன்றவை எவ்வித கட்டுபாடுமின்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டள்ளது துறைகளைப் பொறுத்தவரை நிர்ணயிக்கப்பட்ட அளவை பின்பற்றி பணி புரிவதற்கும் அனுமதி இதா அளிக்கப்பட்டுள்ளது

பொது இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் முககவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் மதுபானம் குட்கா பான் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனைக்கும் முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அலுவலகத்துக்கு வரும் பணியாள்களின் உடலில் காய்ச்சல் இருக்கிறதா என்பதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பணியாளாகள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அனைத்து நிறுவனங்களும் ஒவ்வொரு சிப்ட் க்கும் முன்னா் பணியிடங்களை முழுமையாக கிருமி நாசினி கொண்டு தூய்மைபப்டுத்த வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நெறிமுறைகளை மீறவோர் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சித்துள்ளது இந்த புதிய நெறிமுறைகளை சுமுகமாக செயல்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் மாநிலங்களின் தலைமைச் செயலா்கள் மற்றும் காவல்துறை தலைவா்களுடன் ஆலோசனை நடத்தினாா் பிரதமின் முதன்மை செயலா உள்துறை செயலா சுகாதாரத்துறை செயலா ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றளா் மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த புதிய நெறிமுறைகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

கோவையில் இப்பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொலைபேசி மூலம் மிஸ்டு கால் கொடுத்தால் அவர்களின் வீடுகளுக்கே சென்று பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்ச் திரு ஓ எஸ் மணியன் செய்தியாளாகளிடம் தெரிவித்தாா்

வங்கி சேவை அலுவலர்கள் இதனை தங்கள் வீடுகளுக்கே நேரடியாக வந்து வழங்குவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டுமானப் பணிகளை தொடங்குவது குறித்து மத்திய அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என்றார்

இந்த நோய் தொற்றை கண்டுபிடிப்பதற்காக எட்டு கோடி ருபாய் மதிப்பிலான கருவிகளை டாடா நிறுவனம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் இதனை தொடங்கி வைத்தார் வேளாண் விளைபொருட்களை மாநிலங்களுக்கு இடையே கொண்டு செல்வதில் சிரமங்கள் ஏற்பட்டால் இந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

நடப்பு ஆண்டில் பருவமனழ இயல்பாள அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நடப்பு ஆண்டுக்கான ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி காலவரையின்றி ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உதத்தரவு நீட்டிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது